ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார்

முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று துணை முதலமைச்ச் திரு

பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளாா்

மரம் வள்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மாநில அமைச்சா் திரு கே

வீரமணி வலியுறுத்தியுள்ளார் திருவண்ணாமலையில் மகாதீபம் இன்று ஏற்றப்பட்டது

இன்று நிறைவடைகின்றன இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது

ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் சா்வதேச மனித உரிமை நாளையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் களடக்கோடியில் உள்ள மனிதனின் உரிமை நிலைநாட்டப்பட சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஜன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் நாட்டின் பல பகுதிகளில் அதிகித்துள்ளது குறித்து வேதனை தெரிவித்த அவர் இதுபோன்ற நிகழ்வுகள் ஆனுக்கும் பெண்னுக்கும் சம உரிமை அளிக்கப்படுகிறதா என்பதை கேள்விக்குறியாக்கும் விதத்தில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்

பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட மனித உரிமை பிரகடனத்தை நிலைநாட்டுவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து ஒட்டுமொத்த உலகமும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மனித உரிமைகளை காப்பது நமது கடமை என்றும் அதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார் தேசுப்பிதா மகாத்மா காந்தி குறிப்பிட்டது போல நமது கடமைகளும் உரிமைகளும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என்று தெரிவித்தார் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மிகுந்த விழிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் பரிந்துரைகளை மத்திய அரசு முழுமையாக ஏற்று உத்தரவுகளை பிறப்பிப்பதாகவும் இது அந்த ஆணையத்தின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதி செய்துள்ளதாகவும் குடியரசுத்தலைவர் குறிப்பிட்டார் தேசிய மனித உரிமை ஆணையம் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நிவாரணம் தேடித்தந்துள்ளதாகவும் பல தவறாள நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டா்

தலைமையகத்தின் சர்வதேச மனித உரிமை நாளையொட்டி சிறப்புக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மனித உரிமைகளை னப்பதில் இளைஞர்களின் பங்கு என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாகும் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஐ

பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்னன சம உரிமைய நிலைநாட்டுவதற்கு இளைஞா்கள் உலகளவில் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் அடுக்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடைவதையோட்டி மேலும் பத்தாண்டுகளுக்கு நீட்டிக்க இச்சட்டத் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவித்தார்

மத அடிப்படையில் பாகுபாடுகள் இந்த மனேதாவில் உள்ளதாகவும் இது நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் மதச்சார்பின்மை கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் அப்போது செய்தியாளா்களிடம் பேசிய மாா்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவா் திரு பிஆர் நடராஜன் இப்பிரச்சினையை தாங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்வதாக கூறினார்

அமித்ஷா தெரிவித்துள்ளாா் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அரசியல் தலைவர்களை வீட்டுக்காவலில் இருந்து விடுவிப்பது தொடர்பாக அங்குள்ள உள்ளாட்சி அமைப்புகள் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள அரசு நிர்வாகத்தில் மத்திய அரசின் தலையீடு இல்லை என்றும் திரு அமித் ஷா கூறினார் நாட்டின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வட்டி விகிதத்தை பத்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது இந்த வட்டி விகிதக் குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே எட்டு சதவீதமாக இருந்த வட்டி விகிதம் இதன்மூலம் ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமாக குறைகிறது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை தமிழகத்தில் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று துணை முதலமச்சர் திரு

பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமெரிக்க இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திருமதி நிஷா பிஸ்வாஸ் தலைமையிலான குழுவினர் சந்தித்தபோது துணை முதலமச்சர் இதனை தெரிவித்தார்

புதிய தொழில் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளும் தமிழக அரசு செய்து கொடுக்கும் என்று அமெரிக்க தொழில் கூட்டணப்பினரிடம் தெரிவித்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் கார்த்திகை திருவிழாவைபொட்டி மலை உச்சியில் மகா தீபம் இன்று மாலை ஏற்றப்பட்டது இலட்சக்கணக்கான பக்கதர்கள் மலை உச்சியில் தெரியும் தீபத்தை தரிசத்தனர்

திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார்கோவில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட முருகன் திருக்கோவில்களிலும் ஊ்த்திகை தீபம் இன்று ஏற்றப்பட்டது மரங்களை நடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் பெற்றோ்களுக்கும் ஏற்படுத்த வேண்டுமென்று மாநில வணிகவரித்துறை அமைச்ச் திரு

வீரமணி கூறியுள்ளார் வேலூரில் இன்று ஈஷா பசுமை பள்ளி இயக்கம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து நடத்தும் இரண்டாம் ஆண்டு மரக்கள்று நடும் விழாவை தொடங்கிவைத்து பேசிய அவர் போதிய அளவு மழை பெய்யவும் வருங்கால சமுதாயம் ஆரோக்கியமாக வாழவும் மரங்கள் துணைபுரியும் என்று கூறினார் துய்மையான பிராணவாயு கிடைப்பதற்கு மரங்கள் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் மரம் நடும் பணியை எந்த நேரத்திலும் மேற்கொள்ளலாம் என்றும் இதற்கான அனைத்து உதவிகளும் செய்ய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சா் திரு

சி வீரமணி தெரிவித்துள்ளாா் பருவமனழ காலத்தில் கிடைக்கும் தண்ணீரை ஏரிகள் மற்றும் குளங்களில் சேமித்து வைக்க மாவட்ட நிர்வாகத்தினா் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநரும் ஆறுகள் மறுசீரமைப்புக் குழுவின் தலைவருமான திரு சத்யகோபால் கேட்டுக் கொண்டுள்ளார் வேலூரில் இன்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் ஏரி குளங்களில் குடிமராமத்துப் பணிகளை முழமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினாா் கால்வாய்கள் உள்ளிட்ட நீர்வரத்துப் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் செல்வதற்கான பாதைய சீர்மைக்க வேண்டும் என்றும் ஏரிகள் மற்றும் மீன்பிடிப்புப் பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் தேவைப்படும் இடங்களில் அணைக்கட்டுகளை அமைப்பதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றம் திரு சத்யகோபால் கேட்டுக்கொண்டார் இக்கட்டத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முககந்தரம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி திவ்யதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் திழுக அதன் கூட்டணிக் கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதில் எவ்வித குழப்பமும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு

அழகிரி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டணிக் குறித்து தனது நிலைப்பாட்டை அவ்வப்போது மாற்றி வருவதாக கூறினார் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் நிறைவேற்றி இருப்பதை காங்கிரஸ் எதிர்ப்பதாக அவர் கூறினார் இந்த மசோதாவில் அகதிகள் தொடர்பான தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் இது நிறைவேற்றப்பட்டால் மதரீதியாக பாரபட்சம் காட்டுவதற்கு வழி ஏற்பட்டுவிடும் என்றும் தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் திரு

வாசன் கூறியுள்ளார் திருப்பத்தார் மாவட்டம் ஆம்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத் தேர்தல் ஆணையம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்துவது வரவேற்கத்தக்கது என்றார் திமுக மற்றும் அதன் கூட்டனிக்கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்திற்னக தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதால் தேர்தல் நடைபெறுவது தாமதமாகிறது என்றும் இதனால் அரசின் திட்டங்கள் கிராமப்புறங்களில் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் கூறியுள்ளார் அஇஅதிமுகவும் அதன் கூட்டணிக்கட்சிகளும் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ள நிலையில் திமுகவும் அதன் கூட்டணிக்கட்சிகளும் போட்டியிடுவதற்கு தயக்கம் கூட்டுவதாக திரு

வாசன் குறிப்பிட்டார் மனித உரிமை மீறல் நிகழ்வுகளை அறிய நேர்ந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டாலோ பெண்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் உடனடியாக காவல்துறையை அனுக வேண்டும் என்று கோவை மண்டல காவல்துறை முன்னாள் தலைவர் திரு பாரி இன்று சேலத்தில் நடைபெற்ற மனித உரிமைகள் தினவிழாவில் தெரிவித்தாா் விஜயகுமார் நேபாளத்தில் நடைபெற்று வரும் தெற்கூசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன